ஜம்மு கஷ்மீர் உள்ளாட்சி தேர்தல் வாக்குபதிவு பலத்த பாதுகாப்புடன் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது

இந்தியாவின் நீடித்த வளர்ச்சி உலக அரங்கில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமென்று ஐநா பொதுசபையின் புதிய தலைவர் திருமதி எஸ்பிநோசா நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

தட்டிச்சென்றது

நாட்டின் பாதுகாப்பில் விமானப்படையின் பங்களிப்பை அவர் பெரிதும் பாராட்டினார் விமானப்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் நவீன ஆயுதங்களுடன் நடைபெற்ற கண்ணைகவரும் அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார் விமனாப்படை விமானங்களின் சாசகமும் இதில் நிகழ்த்தப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தல் வாக்குப் பதிவு பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது காஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்

தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

கார்கில் லே உள்ளிட்ட டவுன் பஞ்சாயத்துகளுக்கும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது ஜம்மு கஷ்மீர் உள்ளாட்சித் தேர்தலில் முதல் முறையாக மின்னனு வாக்குபதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன

நாட்டின் கலாச்சார நல்லெண்ண தூதர்களாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் திகழ்கின்றனர் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

பல ஆண்டுகளாக இந்தியா தஜிகிஸ்தான் இடையே நல்லுறவு நீடித்து வருவதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரக மின்சாரம் எரிசக்தி மற்றும் மின்னனு மயமாக்கல் ஆகிய துறைகளில் கடந்த சில ஆண்டுகளாக அதிக திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார் இருநாடுகளிடையே தொழில் மேம்பாடு மற்றும் மக்களிடையேயான நல்லுறவை அதிகரிக்குமாறு குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார்

இந்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு ஓ பி சைனி இந்த விசாரணையை நவம்பர் முதல் தேதிக்கு ஒத்திவைத்தார் டேராடோனில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார்

இந்த உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று தொடங்கி வைத்தாா் உத்ராகாண்ட் உதம்சிய் நகர் மாவட்டத்தில் மின்னனு தொழில் நகரம் அமைக்கப்படுமென்று மத்திய மின்னனு மற்றம் தகவல் தொழில்நட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு சுமார் அரைமணி நேரம் நீடித்தது சந்திப்புக்கு பிள் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதலமைச்சர் சென்னை நகரில் வெள்ளதடுப்பு பணிகளுக்காக நாலாயிரம் கோடி ரூபாய் உதவி வழங்கும்படி கேட்டுக்கொண்டதாக கூறினார் தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய உதவிதொகையை துரிதமாக வழங்கும்படியும் தமிழ்நாட்டில் எப்ம்ஸ் மருத்துவமனையை தரிதமாக அமைக்கும்படியும் கேட்டுக்கொண்டதாக கூறினார்

கடன் வாங்கியவர்கள் முறையாக திருப்பி செலுத்தி வருகிறா்கள் என்று மாவட்ட இந்தியன் வங்கி மேலாளர் திரு பாஸ்கரன் தெரிவிக்கிறார்

ாக்வேடர் நாட்டின் முன்னாள் அமைச்சரான திருமதி மரியா பெர்னான்டா எஸ்பிநாகோ ஜநா பொதுசபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்

ஐநா தொடர்பான அம்சங்களில் இந்தியாவின் பங்களிப்பை பாராட்டிய அவர் ஐநா அமைதி படைக்கு இந்தியாவின் பங்களிப்பு பேருதவியாக உள்ளது என்றார் ஐநா வின் புவிக்கான விருது அண்மையில் பிரதமர் நரேந்திரமோடிக்கு திரு வழங்கப்பட்டிருப்பதற்காக அவர் தனது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டார்

அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாடு கேரளா புதச்சேரி மற்றும் லட்சத்தீவுகளில் மழை பெய்யக்கூடுமென்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்து ஒமன் கடற்கரை மற்றும் ஏமனை கடக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதளால் ஏற்படும் விளைவுகளை சமாளிக்க கேரளா லட்சத்தீவுகள் மினிக்காப் தீவுகள் மற்றும் தமிழ்நாட்டு கரையோர பகுதிகளில் டார்ளியர் வினமானங்கள் மற்றம் கப்பல்களுடன் கடலோர காவல்படையினர் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இப்பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனு ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பாக வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உள் உடன் பேச்சுக்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அமெரிக்க வெளியுறவு நடைபெற்ற திரு மைக் பாம்பியோ கூறியிருக்கிறார் அமைச்சர் அணு ஆயுதங்களை களைவது தொடர்பாக வடகொரியாவின் முக்கிய அணு ஆயுத தளங்களை சர்வதேச பார்வையாளர்கள் ஆய்வு செய்வதற்கு அனுமதிப்பது பற்றியும் வடகொரிய தலைவர் திரு கிம்முடன் அமெிக்க அதிபா் திரு டிரம்ப் பேச்சு நடத்துவதற்கான தேதி பற்றியும் விரைவில் முடிவு செய்யப்படுமென்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே அணு ஆயுதங்களை களைவதில் வடகொரிய தலைவர் தீவிரமாக இருப்பதாகவும் அதன் காரணமாக இந்த பிரச்சனையில் விரைவில் தீர்வு காணப்படுமென்றும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்டர்போல் தலைவர் பதவியிலிருந்து சீனாவின் மேங் ஆங்குவாய் விலகியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என்று சா்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் கூறியிருக்கிறது